திருமதி

நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார்

நிர்மலா சீதாராமன் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று பார்வையிடுகிறார் இதற்காக டெல்லியில் இருந்து சென்னை வந்துள்ள அமைச்சர் இன்று பிற்பகல் தஞ்சை வருகிறார் அங்கிருந்து நாகை மாவட்டம் செல்லும் அவர் தேத்தாக்குடி கோடியக்கரை வேதாரண்யம் உள்ளிட்ட புயல் பாதித்த பகுதிகளை இன்று ஆய்வு செய்கிறார் விவசாயிகளிடம் கலந்துரையாடும் அவர் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிகிறார் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களையும் பயிர் சேதங்களையும் பார்வையிடும் அமைச்சர் பின்னர் திருவாரூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பார்வையிடுகிறார்

கஜா திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கஜா புயல் நிவாரண பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு

திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடைக்கானலில் விரைவில் மின்வினியோகம் சீரமைக்கப்படும் என்றார்

கொடைக்கானல் மலையக்காடு முகாமில் மட்டும் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து தங்கிவருவதாக தெரிவித்தார்

முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டு வரும் மின் ஊழியர்களை பாராட்டிய அமைச்சர் குடிநீர் வினியோகம் தடைபடாமல் இருக்க லாரிகள் மூலமும் ஜெனரேட்டர் மூலமும் குடிநீர் வினியோகிக்கப்படுவதாக எடுத்துரைத்தார்

கொடைக்கானல் கே சி பட்டி ஆடலூர் பன்றிமலை பகுதிகளில் வேரோடு சாய்ந்த ஆயிரக்கணக்கான மரங்களை அகற்றும் பணியில் சிறப்புக்குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கஜா வேலுமணி நாகை மாவட்டத்தில் வெளியூர்களிலிருந்து வந்து நிவவாரண பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு ஊக்கத்தொகையும் பல்வேறு பொருட்கள் அடங்கிய பரிசுப்பெட்டகமும் வழங்கப்படும் என மாநில உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு

நாகையில் இன்று நிவாரண பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

நாகையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் மின் வாரிய ஊழியர்கள் தங்கியிருக்கும் மண்டபத்தை நேற்றிரவு பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் உணவு மருத்துவ வசதிகள் ஊழியர்களுக்கு சரியாக வழங்கப்படுகிறதா என்பதையும் கேட்டறிந்தார்

வேதாரண்யம் பகுதியில் மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு

இப்பொருட்கள் புயலால் பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு வழங்கப்பட உள்ளன வானிலை தென் தமிழக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாலும் மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய கூடுதல் தலைமை இயக்குனர் டாக்டர்

இதனிடையே திருச்சி விழுப்புரம் அரியலூர் பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்துவருகிறது

தமது பயணத்தின் ஒரு பகுதியாக ஐ

பொதுச்செயலர் ஆன்டனியா குட்டரஸ் சீன அதிபர் ஸி ஜின் பிங் ஜெர்மன் தலைவர் ஸ்பெயின் பிரதமர் உள்ளிட்டோருடன் பிரதமர் முக்கிய பேச்சு வார்த்தைகளை மேந்கொள்கிறார்

கௌகாத்தியில் விமானப்படை தளங்களுக்கு குடியரசுத்தலைவரின் சிறப்பு அந்தஸ்தை இன்று வழங்கி பேசிய அவர் உலகளாவிய அமைதியே இந்தியாவின் குறிக்கோள் என்றார் இருப்பினும் நாட்டின் இறையாண்மையை பேணிக்காக்க வலிமை அவசியம் என்றும் எடுத்துரைத்தார்

புதுதில்லியில் தொழில் கூட்டமைப்பு சுகாதார உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் மத்திய அரசும் மாநிலங்களும் சுகாதார துறைக்கு பெருமளவிலான ஒதுக்கீடு செய்து வரும் நிலையில் இந்த கூட்டமைப்பு தேவை நிதி என்று சுட்டிக்காட்டினார் மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக சுகாதாரத்திற்காக செயல்படுத்தும் திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர் இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பயனடைய முடியும் என்று எடுத்துரைத்தார் இந்த திட்டங்கள் மாநிலங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் அதேவேளையில் மத்திய அரசு அதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

வள்ளலார் மாநில தமிழகம் முழுவதும் சிறுபான்மையினருக்கு மத்திய செயல்படுத்தும் கல்வி வேலைவாய்ப்பு சுயதொழில் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அனைவரும் பெற போதிய விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குனர் திரு

நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் இத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த அலுவலர்களை அறிவுறுத்தினார்